மத்தியிலும் அசாம் மாநிலத்திலும் பிஜேபி தலைமையிலான ஆட்சி நடைபெறுவதால் மாநிலம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோதி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மத்தியிலும் அசாம் மாநிலத்திலும் பிஜேபி தலைமையிலான ஆட்சி நடைபெறுவதால் அசாம் மாநிலம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோதி பெருமிதம் தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவை தேர்தலைபொட்டி அசாமின் சுப்வா தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலத்தின் நலனுக்காக தற்போதைய அரசு தொடர வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் தோட்ட தொழிலாளர்களின் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் தேயிலை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான தினக்கூலியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி நிறுத்தி வைத்திருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மாநிலத்திற்குள் நீர்வழிப்பாதைகளையும் பல்வேறு மேம்பாலங்களையும் அரசு ஏற்படுத்தியுள்ளதாக திரு நரேந்திர மோதி தெரிவித்தார் அசாம் மாநிலத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி உறுதி அளித்துள்ளது

கொல்கத்தாவில் இடதுசாரி கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை அதன் தலைவர் திரு பிமன் பாசு வெளியிட்டார் மாநிலத்தில் சிறு குறு நிறுவனங்களுக்கு புத்துயிரூட்டப்படும் என்றும் ஒராண்டுக்குள் பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் முன்னாள் செயலாளர் டாக்டர் ராமச்சந்திரன் எழுதிய புத்தகத்தை வெளியிட்டு பேசிய அவர் ஆளுமை நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கான சேவைகளை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சாதாரண மக்களுக்கு அத்தியாவசிய சேவைகள் எளிதில் சென்று சேர வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் பலன்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார்

சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் உரிய ஆவணங்களை தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்கப்பட்டு அவற்றின் மீதான முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் நாளை மாலையே அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டு வேட்பாளர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் மாநிலம் முழுவதும் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது

தமிழகத்துடன் சேர்த்து புதுச்சேரி மற்றும் கேரள சுட்டப்பேரவைகளுக்கும் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது வெளியுறவு அமைச்சகத்தின் புதிய செய்தி தொடர்பாளராக திரு அரிந்தம் பக்சி பொறுப்பேற்றுள்ளார் ஏற்கெனவே இருந்த திரு அனுராக் ஸ்ரீவத்சவாவுக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார்

தில்லி ராஜஸ்தான் குஜராத் கோவா கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு ரயில் நிலையங்களில் கட்டாயமாக பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வணிக வளாகங்கள் சந்தைகள் சுற்றுவா தலங்கள் ஆகியவற்றிலும் பொதுமக்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் பரிசோதனைக்கு டித்துழைக்காத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

தொற்று பரவல் காரணமாக இமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் அரசு விழாக்களுக்கு தளட விதிக்கப்பட்டுள்ளது

ஏற்கெனவே நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச ஆதார விலை திட்டங்களின் கீழ்

திரு இம்ரான்கான்வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஃபைசல் சுல்தான் தெரிவித்துள்ளார் இதே போல் திரு இம்ரான்கானின் மனைவி திருமதி புஸ்ரா பீபிக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது திரு இம்ரான்கான் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இரு அணிகளுக்கும் இடையேயான ஒருநாள் தொடர் நாளை மறுதினம் தொடங்குகிறது